நாகர்கோவில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை கன்னியாகுமரி எம் ஜி ஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவதற்கு மேலும் எளிமையாக்கப்பட்ட புதிய

தென்னிந்திய இந்தி பிரச்சார சபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை இன்று தொடங்கிவைத்து பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல மொழிகளை கற்பதால் வாய்ப்புகள் தேடிவரும் என்று கூறினார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் பணியை ஒய்வு பெற்ற நீதிபதி திரு தருண் அகர்வால் தலைமையிலான குழு இன்று தொடங்கியது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான அரசு மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் இன்று எம் ஜி ஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஒக்கி புயலால் கன்னியாகுமரி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டபோது உடனடியாக மாநில அரசு நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டார்

பாரத ரத்னா எம் ஜி ஆர் மறைந்த முதல்வர் ஜெயலவிதா வழியில் தற்போது தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அஇஅதிமுக அரசு உலகத்தரத்திவான விஞ்ஞான கல்வியை அளித்து வருவதாக கூறினார் அரசின் பல்வேறு சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார்

மாநில அரசு மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயலாற்றி வரும்போதிலும் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்கள் அரசின் செயல்பாடு குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறிவருவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் இதற்கான அடிப்படை ஆதாரம் அவர்களிடம் இல்லை என்று கூறினார்

அந்த சாலைக்கு அவரின் பெயரையே சூட்டி பெருமைப்படுத்தியதையும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்துகொண்டனர்

மத்திய அரசின் தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயனடையவுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் ஒடிஸாவில் தாழ்ச்சல் உர உற்பத்திப் பிரிவிற்கு புத்துயிர் அளிப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின்னர் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டம் நாளை தொடங்கவுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஒடிஸா மாநில மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகள் அளிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மொழிகள் மக்களை இணைக்கும் பாலமாக உள்ளது என்றார் நாட்டில் எண்ணற்ற மொழிகளும் பேச்சு வழக்குகளும் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஒவ்வொன்றும் தனக்கென உள்ள தனித்தன்மையுடன் பொலிவுடன் விளங்குவதாக குறிப்பிட்டார் நாட்டில் வேறுபட்ட மொழிகள் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபா மக்களை உணர்வுப்பூர்வமாக இணைப்பதிலும் நட்புறவை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார்

நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனது தாய்மொழியை தவிர மற்றொரு இந்திய மொழியை கற்க வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் இந்தி பேசும் இளைஞர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டி வருவதாக கூறிய அவர் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதால் நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உயரிய இடத்திற்கு கொண்டுசெல்ல முடியும் என்றார் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்றுக்கொள்ளும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் என்றும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் ஸ்டெர்வைட் ஆலையை ஆய்வு செய்ய ஒய்வு பெற்ற நீதிபதி திரு தருண் அகர்வால் தலைமையிலான குழு இன்று தூத்துக்குடி வந்துசேர்ந்தது

தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி நாளை காலை பத்தரை மணிக்கு தூத்துக்குடி அரசினர் பாலிடெக்னிக் வளாகத்தில் இந்தக்குழு பொதுமக்களிடம் கருத்து கோரவுள்ளதாக தெரிவித்தார் காற்றாலை மின் உற்பத்தி ஊழல் புகார் தொடர்பாக திமுக வழக்கு தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறினார் கரூர் மாவட்டத்தில் முத்ரா வங்கித்திட்டத்திள்கீழ் தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்கள் சிறிய அளவில் தொழில் நடத்துவதற்கும் இத்திட்டத்தின்கீழ் கடனுதவி வழங்கி சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

இம்மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்துக்கொள்ளவும் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ளவும் இதற்கென உரிய படிவத்தை வாக்குச்சாவடி அதிகாரியிடம் பெற்று விண்ணப்பிக்கலாம் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ள உரிய ஆவணங்களையும் கொண்டுவருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இன்று கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது

உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி வெண்கலப்பதக்கம் வென்றார்